காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று சந்தித்து இரண்டாவது கட்ட பேச்சு வார்த்தை நடத்தினார்

மாநிலங்கள் மற்றும் ஒரு யூளியள் பிரதேசத்திற்கு உட்பட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் மட்டும் ஒருசில வன்முறைச் சம்பவங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மாநிலத்தில் இடைத் தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

இதனையொட்டி என்னும் அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன

வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மணிக்கு ஒருமுறை முன்னணி நிலவரம் தெரிவிக்கப்படும் என்றும் திரு அண்ணாதுரை கூறினார் நாமக்கல் மாவட்டத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் வாக்குகள் எண்ணப்படும் இந்த மையத்தின் கல்லாரியை கற்றிலும் பாதகாப்புக்காக தடுப்புக் கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன

நாமக்கல்லிருந்து கண்ணன் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

எமது செய்தி பிரிவின் இணையதளம் மற்றும் டிவிட்டர் பக்கத்திலும் தேர்தல் முடிவுகள் உடவுக்குடன் வெளியிடப்படும் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிகளை யு டியூப் சேனலிலும் கேட்கலாம் தெலுங்கு தேசக் கட்சித் தலைவரும் ஆந்திர முதல்வருமான திரு சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து இரண்டாம் கட்டப் பேச்சுக்களை நடக்கினார் தேர்தலுக்கு பின் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தியை சந்தித்து அவர் பேசினார் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாதித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோருடன் நேற்று பேச்சு நடத்திய அவர் இன்று மீண்டும் காங்கிரஸ் தலைவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பிஜேபிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை திரு சந்திரபாபு நாயுடு மேற்கொண்டு வருகிறார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முடிவடையும் வரை மேற்கு வங்கத்தில் மத்திய பாதுகாப்புப் படையினரை பணியமர்த்த வேண்டும் என்று பிஜேபி தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக அக்கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள மனுவில் பிஜேபி தொண்டர்களுக்கு எதிராக வன்முறை தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்பதால் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோதியின் கேதார்நாத் பயணம் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாகும் என்று த்ரிணமுல் காங்கிரஸ் கட்சியும் தெலுங்கு தேசக் கட்சியும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளன தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க பாமக நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இக தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடுமுழுவதும் அதிகரித்துவரும் மதுப்பழக்கம் குறித்து மருத்துவ இதழ் ஒன்றில் வெளியாகி உள்ள தகவல்கள் கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் திரு ராமதாசு கூறியுள்ளார் குப்பைகள் மற்றும் உணவுக் கழிவுகளை பயனுள்ள பொருளாக மாற்றி பயன்படுத்துவதற்கு தொடர் நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் குப்பைகளை அறிவியல் முறையில் உரமாகவோ எரிவாயுவாகவோ மின்சாரமாகவோ மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் பிரசித்திப் பெற்ற சேலம் கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி கோயிலின் வைகாசி தேர்த்திருவிழா இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா பக்தி முழக்கமிட்டபடி திருத்தேரை வடம் பிடித்து தேர் இழுத்தனர் சேலம் கடைவீதியில் அமைந்துள்ள ராஜகணபதி கோயிலிருந்து தொடங்கிய திருத்தேரோட்டம் மாநகரின் பிரதான சாலைகள் வழிபாக வந்து அருள்மிகு கோட்டை அழகிரி நூதர் கவாமி திருக்கோயிலை வந்தலடந்தது பின்னர் கோயிலில் அழகிரி நூதர் மற்றும் ஸ்ரீகேவி பூதேவிக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்தகொண்டு சாமி தரிசனம் செய்தனர்

மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெருந்திருவிழா தேரோட்டம் இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது

கோவையில் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயிலில் தொடர் நகை பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் மீது குண்டர் சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது நீலகிரி கோவை தின்டுக்கல் தேனி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் தோல்வியடைந்தார்

இந்தியா ஒபள் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி குவஹாத்தியில் நாளை தொடங்குகிறது

சுதிர்மேன் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டி இன்று சீனாவில் தொடங்கியது இந்தியா வரும் செவ்வாய்கிழமை மலேசியாவையும் புதன்கிழமை சீனாவையும் எதிர்கொள்கிறது